தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு ஒருவார காலமே எஞ்சியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

ராகுல்காந்தி உத்ரகாண்டிலும் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர்

நாட்டின் வளர்ச்சி குறித்து மக்களின் எண்ணங்களில் தெளிவான சிந்தனை உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வலுவான அரசு அமைப்பதையே பிஜேபி விரும்புவதாக கூறினார் நாட்டின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்கு வலுவான அரசு அமைவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்தியில் வலுவான அரசு அமைந்தால் மட்டுமே பயங்கரவாதிகளுக்கு எதிரான துல்லிய மற்றும் வான்வழி தாக்குதல்கள் சாத்தியமாகும் என திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரங்கள் தீவிரவாதிகள் மற்றும் பிரிவினைவாதிகளுக்கு உதவும் வகையில் இருப்பதாக பிரதமர் குற்றம் சாட்டினார் விவசாய கடன் தள்ளுபடி குறித்து காங்கிரஸ் உண்மைக்கு புறம்பான உறுதிமொழிகளை அளித்து வருவதாக பிரதமர் கூறினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் இன்று இரண்டு தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்று பேசினார் பி ஜே பி தலைவா் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் தமிழகத்திலும் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறப்படைந்துள்ளது

உத்தரகாண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் வறுமையை முற்றிலும் ஒழிப்பதே தமது கட்சியின் இலக்கு என்று அவர் கூறினார் ஹரித்துவார் மற்றும் அல்மோரா பகுதிகளில் நடைபெற உள்ள பொதுக் கூட்டங்களிலும் திரு ராகுல் காந்தி பங்கேற்கிறார்

ஹரியானாவில் மத்திய அமைச்சர் திரு இந்திரஜித் சிங் குர்காவுன் தொகுதியிலும் திரு கிருஷன்பால் குர்ஜார் பரிதாபாத் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் மத்தியப்பிரதேசத்தில் திரு விவேக் சேஜ்வால்கர் குவாலியர் தொகுதியிலும் திரு நாதன் ஷா சிந்துவாரா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் இதனிடையே உத்தரப்பிரதேச்தில் திரு அனுராக் சர்மா ஜான்சி தொகுதியிலும் திரு கேசரி பட்டேல் பல்பூர் தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக அக்கட்சி அறிவிக்கப்பட்டுள்ளது ஜார்கண்டில் திருமதி அன்னபூர்ணா தேவி யாதவ் கோதர்மா தொகுதியில் போட்டியிடுகிறார் ராஜஸ்தானில் திரு கைலாஷ் சவுத்ரி பார்மர் தொகுதியில் போட்டியிடுகிறார்

பீகார் மாநிலம் பாட்னாசாஹிப் தொகுதியில் திரு சத்ருஹன் சின்ஹா போட்டியிடுகிறார் இமாச்சலப்பிரதேசத்தில் உள்ள ஹமீர்பூர் தொகுதியில் திரு ராம்லால் தாக்கூர் போட்டியிட உள்ளதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விதிமுறைகளை மீறும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சித்தலைவர்கள் பிரக்சாரத்தில் பேசுவதாக தொடர்ந்து புகார்கள் வருவதாகவும் அதுகுறித்து சும்பந்தப்பட்ட பேச்சாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு டாக்டர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்ய தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது குறித்து ஆணையத்திற்கு எந்த புகாரும் வரவில்லை என்றார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் மாவட்டத்தில் உள்ள இமாம் சாஹிப் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு படை அதிகாரி இப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இன்று பிற்பகல் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாக கூறினார் இப்பகுதியில் இருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர் இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அம்மாவட்டத்தில் அலைபேசி மற்றும் இணையதள சேவைகள் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளன

உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கு எதிராக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்த கருத்துகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் புகார் அளித்துள்ளது

அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் சார்பில் பேசுவதற்கான நேர ஒதுக்கீடு இன்று காலை தமிழ்நாடு தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சகத்யபிரதா சாஹூ முன்னிவையில் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்றது சென்னை வானொவி நிலைய நிகழ்ச்சிப் பிரிவுத் தலைவர் திரு வி சக்ரவர்த்தியும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்

செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் அதிநவீன தொழில்நுட்ப சோதனையை இந்தியா நிகழ்த்தி இருப்பது வான்வெளி மூவமாக வரும் அச்கறுத்தல்களை தடுப்பதற்காகத்தான் என்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் டாக்டர் சதீஷ்ரெட்டி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மிஷன் சக்தி திட்டம் இந்தியாவின் வான்வெளி பாதுகாப்புத் திறனை உலகிற்கு காட்டியிருப்பதாக தெரிவித்தார்

பிற நாடுகளின் செயற்கைக்கோள்களை கண்காணிக்கும் பணியை உலகளவில் பல்வேறு விண்வெளி ஆய்வு மையங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் சோதனை மேற்கொள்ளும் முன் அதற்கான அனுமதியை இந்தியா பெற்றுள்ளதாகவும் டாக்டர் ரெட்டி கூறினார் மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்றது

இன்றிரவு எட்டு மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் மும்பை அணி ஐதராபாத் அணியை எதிர் கொள்கிறது சர்வதேச கால்பந்து சும்மேளனத்தின் உறுப்பினராக இந்திய கால்பந்து சும்மேளனத்தின் தலைவரான திரு பிரபுல் படேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்